நரேந்திரமோடிநாளைதொடங்கிவைக்கிறார்

வெங்கையநாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்

எனமத்தியஅமைச்சர் திரு நிதின் கட்கரிவலியுறுத்தியுள்ளார்

அமெரிக்கதுணைஅதிபர் தேர்தலில் இந்தியவம்சாவளியைச் சேர்ந்ததிருமதி

ஜனநாயககட்சிவேட்பாளராகஅறிவிக்கப்பட்டுள்ளார்

நரேந்திரமோடுநாளைதொடங்கிவைக்கிறார் மத்தியநேரடிவரிகள் வாரியம் அண்மைக்காலமாகபல்வேறுசீர்திருத்தங்களைமேற்கொண்டுவருகிறது

வரிசெலுத்துவதில் வெளிப்படைத் தன்மையைஅதிகரிக்கும் வகையில் வருமானவரித்துறைபல்வேறுநடவடிக்கைகளைஎடுத்துவருகிறது

இந்நிலையில் நாளைதொடங்கிவைக்கவுள்ள புதியதிட்டம் பிரதமர் வரிசீர்திருத்தங்களைதொடர்ந்துமுன்னெடுத்துச் செல்லும் எனஎதிர்பார்க்கப்படுகிறது சர்வதேச இளையோர் தினம் இன்றுகொண்டாடப்பட்டது

அதன்படி இந்தநாள் கொண்டாடப்படுகிறது உலகசெயல்பாடுகளுக்கான இளையோரின் பங்களிப்பு என்பது இந்தஆண்டுக்கானகருப்பொருளாகும் இந்நாளைமுன்னிட்டுகுடியரசுதுணைத் தலைவர் திரு வெங்கையநாயுடு விடுத்துள்ளசெய்தியில் நீடித்தமற்றும் சமவாய்ப்புகளுடன் கூடிய உலகைஉருவாக்குவதில் இளைஞர்கள் மாற்றத்திற்கானபிரதிநிதிகளாகசெயல்படவேண்டும் என்றுகேட்டுக் கொண்டுள்ளார் சாதி பாலினப் பாகுபாடு வறுமை எழுத்தறிவின்மை ஊழல் ஆகியவற்றிலிருந்தநாட்டைவிடுவிக்கும் வகையில் இளைஞர்கள் செயல்படவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்

நாட்டின் பல்வேறுபகுதிகளையும் சேர்ந்தசுதந்திரப் போராட்டவீரர்களின் தியாகங்களைபாடப் புத்தகங்களில் இடம்பெறச் செய்யவேண்டியதுஅவசியம் எனகுடியரசுதுணைத் தலைவர் திரு வெங்கையநாயுடு வலியுறுத்தியுள்ளார் புத்தில்லியில் இன்று நூலைவெளியிட்டுப் பேசியஅவர் வரலாற்றுமுக்கியத்துவம் வாய்ந்தநிகழ்வுகள் பற்றிவிரிவானஉண்மையானநோக்கமுடையதகவல்களைவழங்க வேண்டும் என்றார் நேதாஜியின் வாழ்க்கையிலிருந்து இளைஞர்கள் உத்வேகம் பெற்று புதிய இந்தியாவைப் படைக்க இளைஞர்கள் முன்வரவேண்டும் எனவும் திரு வெங்கையநாயுடு கேட்டுக் கொண்டார்

நிதின் கட்கரிவலியுறுத்தியுள்ளார்

இந்தஒத்துழைப்பு சாலைகளின் சிறந்தவடிவமைப்பு மற்றும் மக்களுக்குவிழிப்புணர்வைஏற்படுத்திவருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் சிறந்தசாலைபொறியியலும் பொதுமக்களின் விழிப்புணர்வு நாட்டில் அதிகரிப்பும் முன்னேற்றத்தைஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார்

கட்கரிதெரிவித்தார் சிறுநடுத்தரதொழில்துறைநாட்டின் பொருளாதாரத்தைமுன்னெடுத்துச் செல்லும் என்றும் அவர் குறு உறுதிபடதெரிவித்தார் காப்பீடு ஒய்வூதியம் மற்றும் உள்கட்டமைப்பு துறைகளில் அந்நியமுதலீட்டுக்குபெரும் வாய்ப்பு உள்ளதாகவும் அமைச்சர் திரு நிதின் கட்கரிதெரிவித்தார்

இந்ததிட்டத்தின் கீழ் எவ்விதபிணையம் இன்றிபத்தாயிரம் ரூபாய் கடனுதவிவழங்கப்படுகிறது

குற்றவழக்குகளில் சிறப்பாகவிசாரணைமேற்கொண்டதற்காக இந்தவிருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன

அமெரிக்கதுணைஅதிபர் தேர்தலில் இந்தியவம்சாவளியைச் சேர்ந்ததிருமதி கமலாஹாரிஸ் ஜனநாயககட்சியின் அதிகாரப்பூர்வவேட்பாளராகபோட்டியிடுகிறார் உயரியபதவிஒன்றுக்கு அந்நாட்டில் இந்தியவம்சாவளியைச் சேர்ந்தஒருவர் போட்டியிடுவது இதுவேமுதல்முறையாகும் திருமதிகமலாஹாரிஸ் தற்போதுஅமெரிக்கநாடாளுமன்றசௌட் சபை உறுப்பினராகஉள்ளார் அவர் இந்ததேர்தலில் வெற்றிபெற்றால் அமெரிக்காவின் முதல் பெண் துணைஅதிபர் என்றபெருமையைப் பெறுவார் தேர்தலில் போட்டியிடவுள்ளதிருமதிகமலாஹாரிஸ் க்குதமிழகதுணைமுதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் வாழ்த்துதெரிவித்துள்ளார் அமெரிக்கதுணைஅதிபர் வேட்பாளராகஅறிவிக்கப்பட்டுள்ளதிருமதி கமலாஹாரிஸ் ன் தாயார் திருமதி ஷியாமளாகோபாலன் சென்னையைச் சேர்ந்தவர் என்றமுறையில் அவர் போட்டியிடுவதுதமிழ்நாட்டிற்கும் இந்தியர்களுக்கும் பெருமிதம் அளிக்கக்கூடியதாகஉள்ளதுஎன்றதிரு பன்னீர்செல்வம் தமதுவாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் புதியஅமைச்சரவை இன்றுகாலைபதவியேற்றது

புதியஅமைச்சரவையின்படி அதிபர் கோத்தபயராஜபக்சே பாதுகாப்பு துறையைதன்வசம் வைத்துக் கொண்டுள்ளார் அவரது மூத்தசகோதரரும் பிரதமருமானதிரு மஹிந்தராஜபக்சே நிதிமற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுதுறைகளைதொடர்ந்துகவனிப்பார் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

தினேஷ் குணவர்த்தனேதொடர்ந்துவெளியுறவுத் துறைஅமைச்சராகநீடிக்கிறார் அதிபர் மற்றும் பிரதமரின் மூத்தசகோதரரானதிரு சமல் ராஜபக்சேகேபினெட் அமைச்சர் பொறுப்புடன் உள்நாட்டுபாதுகாப்புத்துறை இணையமைச்சராகவும் பொறுப்பு வகிப்பார் எனதெரிவிக்கப்பட்டுள்ளது திரு சமல் ராஜபக்சே வின் மகன் திரு